சர்வதேச வானொலி தினம் இன்று கொண்டாடப்பட்டது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக நாளை தமிழகம் வருகிறார்

சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே நான்காவது ரயில் வழித்தடத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அர்ஜூன் பீரங்கியையும் ராணுவத்துக்கு பிரதம் இந்த நிகழ்ச்சியில் ஒப்படைக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கல்லணை கால்வாயை புதப்பித்து நவீனமயமாக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் சென்னையை அடுத்த தையூரில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள ஐ ஐ டி டிஸ்கவரி வளாகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனா் இதனிடையே பிரதம் வருகையையொட்டி அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெற்றது

உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயா்நிலைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

ஆந்திரா பீகார் மத்திய பிரதேஷ் மற்றும் புதுவை அரசுகளுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பொருளாதார சீர்திருதத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதராமன் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்கான நடவடிக்கைளோடு சீர்திருத்தங்களும் இணந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார்

இதில் முதல் தவணை தடுப்பூசி பெற்றுக் கொண்ட மருத்துவ துறையைச் சாா்ந்த முன்களப் பணியாளர்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பு மருந்து செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது நாட்கள் இடைவெளியில் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பணி நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது முதல் தவணை தடுப்பூசி பெற்றுக் கொண்ட மருத்துவத் துறையைச் சார்ந்த முன்களப் பணியாளர்கள் அனைவரும் தவறாமல் இரண்டாவது தவனை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்திலும் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜன் இரண்டாவது தவணை தடுப்பூசியை முதலாவதாக போட்டுக் கொண்டாா் இந்த தடுப்பூசி செலுத்திக்கொள்வதன் காரணமாக எந்த பக்கவிளைவும் ஏற்படாது என்று அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு அதற்கான ரசீது வழங்கும் பணியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களின் குறைகளை தொலைபேசி வாயிலாக களையும் ஆயிரத்து நூறு என்ற திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் அனைத்து குறைதீர்க்கும் அமைப்புகளும் இந்த உதவி மையத்தின் மூவம் ஒருங்கிணைக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சள் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெற்றது இடைக்கால நிதிநிலை அறிக்கை குறித்தும் வளா்ச்சித் திட்டப்பணிகள் இக்கூட்டத்தில் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆட்சேபகரமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்டகாலமாக உள்ள குடியிருப்பு ஆக்ரமணங்களை வரன்முறைப்படுத்தி வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கிவைத்தார்

விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியுள்ளார் விருதாச்சலத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தற்போதைய அஇஅதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து காணப்படுவதாக கூறினார் சர்வதேச வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசு துனைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தகவல் தொடர்பில் முக்கிய ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் இந்நாளையொட்டி வானொலி நேயர்களுக்கும் அந்த ஊடகத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் சிறந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூவம் இதனை தாம் உணா்ந்திருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள செய்தியில் வானொலி பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது

பழங்குடியின மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என்று கல்வியாளர் டாக்டர் ராம பூதத்தான் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்